மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது

இதேபோல இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறவிருந்த திரிபுரா மக்களவைத்தொகுதி சுட்டம் ஒழுங்கை கருத்தில்கொண்டு மூன்றாவது கட்டத்தேர்தலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் பீகார் ஒடிஸா ஆகிய மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் சத்திஷ்கர் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

அவற்றில் இணையதள கேமரா மூலம் வாக்குப்பதிவு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் துணை ராணுவப் படையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது மதுரை மக்களவைத் தொகுதியில் மட்டும் அங்கு நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு வாக்குப்பதிவு இரவு எட்டு மணிவரை நடைபெறும்

இதில் பிஜேபி பாமக தேமுதிக தமாகா உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் போட்டியிடுகிறது இதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன தினகரன் தலைமையிலான தவிர இது முன்னேற்றக்கழகம் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவைகளும் களத்தில் உள்ளன

அம்மாநில முன்னாள் முதலமைச்சர்கள் திரு அசோக் சவான் மற்றும் திரு சுஷில்குமார் ஷிண்டே ஆகியோர் இத்தேர்தலில் களத்தில் உள்ளனர் அம்மாநிலத்தில் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் கையாளும் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மேற்குவங்கத்தில் ஜல்பைகுரி ராய்குன்ஞ் டார்ஜிலிங் ஆகிய மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுவதையொட்டி கூடுதல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது

இதனிடையே கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி ராஷ்ட்ரீய ஜனதாதளம் கட்சியைச்சேர்ந்த அலி அஷ்ரப் பாத்மி அக்கட்சியிலிருந்து ஆறாண்டுகளுக்கு நீக்கப்பட்டுள்ளார் ராஷ்ட்ரீய ஜனதாதளம் கட்சியைச்சேர்ந்த அலி அஷ்ரப் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி மதுபானி மக்களவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது

மதுரா தொகுதியிலிருந்து பிஜேபி சார்பில் நடிகை ஹேமா மாலினி போட்டியிடுகிறார் அம்மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராஜ்பாபர் ஃபதேப்பூர் சிக்ரி தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனிடையே லக்னோவில் போட்டியிடும் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங்கிற்கு எதிராக நடிகரும் அரசியல்வாதியுமான திரு சத்ருகன் சின்ஹாவின் மனைவி திருமதி பூணம் சின்ஹாவை சமாஜ்வாதிக்கட்சி வேட்பாளராக அறிவித்துள்ளது அஸ்ஸாமில் தேர்தல் நடைபெறும் இடங்களில் வெப்கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது

திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிராவில் மாதா பிரதமர் என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் அண்மையில் வடமாநிலங்களில் ஏற்பட்ட புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உறுதுணையாக தமது அரசு செயல்படும் என்று உறுதியளித்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் தண்ணீர் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்கும் என்று அவர் கூறினார் இதற்காக ஜலசக்தி மந்த்ராலயா எனப்படும் தனி அமைச்சரவை உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பின்னர் சத்தீஷ்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்துவதற்காகவே பிஜேபி செயல்பட்டு வருவதாக கூறினார் தொடர்ந்து ஒடிஷாவில் பவானி பாட்னா பகுதியிலும் பிரதமர் உரையாற்றினார்

கடந்த ஐந்தாண்டுகளில் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசால் சர்வதேச அளவில் நாட்டின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக கூறினார் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் வயநாடு தொகுதி மக்களுடன் ஆயுள் முழுவதும் தமது உறவு நீடிக்கும் என்று உறுதியளித்தார்

ஜம்முவின் அனந்த்நாக் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய தேசிய மாநாட்டுக்கட்சித் தலைவர் திரு உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமது கட்சி செயல்படும் என்று கூறினார்

இவற்றுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது மனுக்கள் மீதான பரிசீலினை வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் திங்கட் கிழமை கடைசி நாளாகும்

பீகாரில் ஷாராங் தொகுதியில் போட்டியிடும் ராஜீவ் பிரதாப் ரூடி நேற்று மனுதாக்கல் செய்தார் ஒடிஷாவில் கந்தமால் மாவட்டத்தில் தேர்தல் மேற்பார்வையாளர் திருமதி சஞ்சுத்தா திகால் மாவோயிஸ்ட்களால் சுட்டுக்கொல்லப்பட்டார் அந்த மாவட்டத்தின் கோஜாபாடார் காவல் நிலையத்திற்குட்பட்ட பந்தாபாடா பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையின்போது தலையில் காயமடைந்த பலத்த திகால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தற்காலிகமாக தனது விமான சேவையை நிறுத்திக்கொண்டுள்ளது இந்நிறுவனத்தில் அவசரகால நிதி இல்லாததாலும் மற்ற எந்தவொரு வழிவகையிலும் நிதியை பெற இயலாததால் விமானங்களுக்கு பெட்ரோல்கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது மத்திய உள்நாட்டு போக்குவரத்து மற்றும் நிதித்துறை ஆகிய அமைச்சகங்களுக்கு இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது

இவ்விவகாரம் குறித்து உள்நாட்டு போக்குவரத்துத்துறை செயலாளர் அவரச ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார்

இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் தனித்துவ அடையாள ஆணையத்தின் தகவல் களஞ்சியத்திலிருந்து எந்த தகவல்களும் திருடப்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது

புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் அதேநேரத்தில் குஜராத் ராஜஸ்தான் மணிப்பூர் மத்தியப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் புயல் மழைக்கு பலியானவர்களின் குடும்பங்களுககு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வென்றது